நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர்திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

உறதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தேசிய சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு ஆத்தீப் ரஷீகு கூறியுள்ளார்

டிராவில் முடிவடைந்தது

அவசரகால பயன்பாட்டிற்கு இந்திய தயாரிப்பாள கோவிஷீல்டு கோவாக்ஸீன் ஆகிய இரன்டு தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் இவை இரண்டும் விலை குறைவானவை என்று குறிப்பிட்டார் இந்த இரண்டு தடுப்பூசிகளை தவிர மேலும் நான்கு தடுப்பூசிகள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று பிரதமர் கூறினார் முதல்கட்டமாக சுகாதாரம் மற்றும் முன்களப் பணியாளர்கள் மூன்று கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளதாகவும் அதன் செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் பிரதமர் கூறினார்

தடுப்பூசி போட்டவர்களுக்கு பக்கவிளைவுகள் ஏதேனும் ஏற்படுமாளால் அதற்கு தேவையான சிகிச்சை அளிக்க மத்திய அரசு முன்னேற்பாடுகளை செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணந்து செயல்பட்டதால் கோவிட் பரவுவதை வெகுவாக கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாகவும் அவர் கூறினார் தடுப்பூசி தொடர்பாக வதந்திகள் பரவாமல் தடுக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க கோழிப் பண்ணைகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார் பறவைக் காய்ச்சல் பத்து மாநிலங்களில் பரவி உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கேரளா ராஜஸ்தான் மத்தியப் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹரியானா குஜராத் உத்தரப் பிரதேஷ் மகாராஷ்டிரா தில்லி மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் பரவி வரும் இந்நோயைக் கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பறவைக் காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவுவது குறித்து இதுவரை எந்தத் தகவலும் இல்லை என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் பாக்டர் ராஜீவ்குமார் கயசார்பு இந்தியா இக்கத்தின்கீழ் உள்நாட்டு தொழில் துறையை ஊக்குவிப்பத்தில் நிதி ஆயோக்கும் இந்திய விண்வெளி ஆய்வு மையமும் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவத்தார் இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் பள்ளி மாணவர்கள் தங்களது வழக்கமான கல்வித் திட்டத்தில் பயின்று வரும் நிலையில் இருந்து சற்று மாறுபட்ட விண்வெளி அறிவியலிலும் தங்களது நாட்டத்தை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளதாகத் தெரிவித்தார் பள்ளிகளிலேயே மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புப் பணிகளில் ஈடுபடும்போது எதிர்காலத்தில் மேற்கொள்ளும் ஆராய்ச்சி பணிகளுக்கு தூண்டுகோலாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் புநீஹரிகோட்டாவில் நடைபெற உள்ள விண்வெளி கல்வி ஊக்குவிப்பு மையங்கள் தொடங்குவதற்கான நிகழ்ச்சியில் மாணவர்களும் பங்கேற்க அழைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் பள்ளிப் பருவத்திலேயே மாணவர்கள் எண்ணத்தில் உதிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கு செயல்வடிவம் கொடுப்பதற்காக உருவாக்கப்படும் இந்த ஊக்குவிப்பு மையங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று டாக்டர் சிவன் கேட்டுக் கொண்டார் சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு உறுதியுடன் இருப்பதாக தேசிய சிறுபான்மை ஆணையத்தின் துணைத்தலைவா் திரு ஆர்த்தீப் ரஸீது கூறியுள்ளாா் தமிழகத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினா்

தமிழகத்தில் உள்ள ஹஜ் யாத்திரிகர்களுக்கு மாநில அரசு ஆறு கோடி ரூபாய் மானியம் வழங்கி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்

அகில இந்திய வாளொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு கோவிட் தொற்று பரிசோதனைக்கான சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று தெரிவித்தாா்

ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய களமழையும் கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு எழயம் கூறியுள்ளது

அசாம் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டி அவர்களின் நலனுக்காக பாடுபடும் ஒரே கட்சி பிஜேபி என்று அதன் தேசியத் தலைவர் திரு நட்டா தெரிவித்துள்ளார்

இந்தியா ஆஸ்திரேலியா அனிகளுக்கு இடையேயாள மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது

நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சம நிலையில் உள்ளன

ஜ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மோகன் பெகான் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது